பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க ஆரோக்கிய சேது செயலியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

சேவையை சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று காணொலி மூலம் தொடங்கி வைத்தாா்

வி

இதற்கு ட்விட்டரில் பதில் அளித்துள்ள பிரதமர் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவு முன் எப்போதையும் விட தற்போது வலுவாக இருப்பதாக கூறியுள்ளார்

ட்விட்டரில் இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் மருத்துவ அறிவுரைகளை அறிந்துகொள்ள இந்த செயலி உதவிகரமாக இருக்கும் என கூறியுள்ளார் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் நம் அருகில் வந்தால் அதை தெரிந்துகொள்ள இந்த செயலி உதவும் என்றார் நாம் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கும் போது நாடும் பாதுகாப்பாக திகழும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தீக்ஷா சார்பில் ஒருங்கிணைந்த அரசு ஆன்லைன் பயிற்சி மேலாண்மை இன்று தொடங்கப்பட்டுள்ளது

முன்னதாக கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அவர் அம்மாநில முதலமைச்சர்களுடன் இன்று காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார்

எடப்பாடி கே

சேவையை சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார்

எடப்பாடி கே

மாநில அரசு நியமித்துள்ள ஒருங்கிணைப்புக் குழுக்களை சோ்ந்த அதிகாரிகளுடன் அத்யாவசிய பொருட்கள் பொதுமக்களுக்கு தட்டுப்பாடின்றி கிடைப்பது ஊரடங்கு உத்தரவினால் ஏற்பட்டுள்ள நிலைமை கண்காணிப்பு பணிகளில் புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஆகியவை குறித்து விரிவாக கலந்து ஆலோசித்தார்

மருந்து உள்ளிட்ட அத்யாவசிய பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்கள் உரிய அனுமதியுடன் செல்ல வேண்டும் என்றும் இவ்வாறு செல்லும் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட மாட்டாது என்றும் கூறினார்

வி

விழுப்புரத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகளுடனான ஆய்வுக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகள் உரிய சான்றிதழ்களுடன் தங்கள் கரும்புகளை ஆலைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் கூறினார்

மலா்விழி கூறியுள்ளாா்

கோவிந்தராவ் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்

சேலம் மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்களையும் அவர்களோடு தொடர்பில் இருந்தவர்களையும் தனிமைப்படுத்தி வைக்க பெரியார் பல்கலைக்கழகத்தில் உள்ள விடுதிகள் கருப்பூரில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரி விடுதிகள் ஆகியவை தயார்நிலையில் இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு